தங்கமணி தெரிவித்துள்ளார்

காலகட்டமாக இருக்கும் என்று நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் விகே பால் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானின் இறுதிச் சடங்கு

மரியாதையுடன் நடைபெறவுள்ளது

வென்றது காவிரியில் கர்நாடகம் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு வழங்க வேண்டிய நிலுவைத் தண்ணீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்கூற்றுக் குழுக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறத்தியுள்ளது

இந்தக் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் இந்த ஆண்டு பூஜ்யம் புள்ளி நான்கு டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்காமல் கர்நாடகம் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவித்தனர் வரும் வடகிழக்குப் பருவமழைக் காலங்களில் இயல்பான அளவைவிட சற்று குறைவாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் நிலுவையில் இருக்கும் தண்ணீரை உடனடியாக தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன விவசாயத்திற்கு மின்இணைப்பு கோரி தட்கல் முறையில் இம்மாதம் முடிய விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் சிறப்பு நிகழ்வாக கருதி மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

மதுரையில் நேற்று எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்

பால் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலம் தொடங்கவிருப்பதால் பொது இடங்களுக்குச் செல்லும்போதும் சந்தைகளிலும் பொதுமக்கள் முகக்கவசத்தை கட்டாயம் அணிவதோடு தனிநபர் இடைவெளியையும் பராமரிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் தவிர்த்து மற்ற இடங்களில் உள்ள நீச்சல் குளங்களை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

உள்துறை அமைச்சகம் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஆகியவற்றடன் கலந்து ஆலோசித்த விளையாட்டுத்துறை அமைச்சகம் நீச்சல் குளங்களில் பயிற்சிகளை மீண்டும் தொடங்க அனுமதி அளித்துள்ளது

மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை சீர்திருத்தம் தொடர்பான சுட்டங்களால் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்ஸ்கள் கிடைக்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு முருகன் தெரிவித்தள்ளார் மேல்மருவத்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு தாங்களே விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை இச்சட்டத்தால் பெறுவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளை திசை திருப்பும் வகையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானின் இறுதிச் சடங்கு இன்று பாட்னாவில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறவுள்ளது தில்லியிலிருந்து பாட்னா கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் சுட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் துணை முதலமைச்சர் திரு கசில்குமார் மோடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பஸ்வானின் உடல் பட்னாவில் உள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சவி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது இன்று நடைபெறும் இறுதிச் சுடங்கில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கலந்து கொள்கிறார் காவல்நிலையங்களில் உள்ள கண்காணிப்புக் கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை காவல்துறையினர் கையாள முடியாத வகையில் அவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கான திட்டம் குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தகைய கேமராக்கள் பல காவல் நிலையங்களில் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாகவும் குற்றங்களை மறைக்க காவல்துறையினர் தங்களுக்குச் சாதகமாக பதிவுகளை நீக்கிவிடுவதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது இதுகுறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலர் உள்துறைச் செயலர் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோர் அடுத்த மாதம் உத்தரவிட்டனர் வளிமண்டல கீழடுக்கு கழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இன்று இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்தமான் மற்றும் அதளையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் திங்கட்கிழமை வடக்கு ஆந்திர கடற்பகுதியில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இப்பகுதியில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

பாகிஸ்தானின் பிரபலமான பாடகரும் மனித உரிமை ஆர்வலருமான அனிஃப் சாம்ராக் நேற்று அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் கிழக்கு லடாக்கில் உள்ள தற்போதுள்ள நிலவரம் குறித்து ரானுவ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர்

கடம்பூர் ராஜூ நேற்று தொடங்கி வைத்தார் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு கல்வி புகட்டவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை மீண்டும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது

பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறதிப் போட்டிக்கு செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச்சும் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் முன்னேறியுள்ளனர்